தமிழகம் முதன்மைமாநிலமாகத் திகழ்வதாகமுதலமைச்சர் திருஎடப்பாட்பழனிசாமிதெரிவித்துள்ளார் வேளாண் துறைக்காகதனிபட்ஜெட் போடப்படும் என்றும் நெல் மற்றும் கரும்புக்குகூடுதல் தொகைவழங்கப்படும் என்றும் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயான மூன்றாவதுடுவெண்ட்டி டுவெண்டிகிரிக்கெட் போட்டி இன்றுநடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் தமிழகம் மின்வெட்டு இல்லாதமின்மிகைமாநிலமாகத் திகழ்வதால் புதியதொழிற்சாலைகள் அதிகளவில் தொடங்கப்படுதாகவும் வெளிநாட்டுமுதலீட்டாளர்களும் தமிழகத்தில் முதலீடுசெய்துவருவதால் தொழில் துறையில் முதன்மமாநிலமாகதிகழ்ந்துகொண்டிருக்கிறதுஎன்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுகமீண்டும் ஆட்சிக்குவரும் பட்சத்தில் பல்வேறுநலத்திட்டங்களைகொண்டுவரதிட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அப்போதுபேசியஅவர்

கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பெற்றிருக்கும் கடன்கள் அனைத்தும் தள்ளுபடிசெய்யப்படும் என்றும் தெரிவித்தார் குடும்பத் தலைவிகளுக்குமாதந்தோறும் ஆயிரம் ருபாய் பெட்ரோல் டீசல் விலைக்குறைப்பு உள்ளூர் பேருந்துகளில் மகளிருக்கு இலவசுப் பயணம் உள்ளிட்டபல்வேறுதிட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றுஅவர் குறிப்பிட்டார்

உதகமண்டலத்தில் நேற்றுநடைபெற்றஅக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கல்ந்துகொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உதகமண்டலம் தொகுதியில் வேட்பாளர் அறிவிப்பில் எந்தவித இழுபறியும் கிடையாதுஎன்றுகுறிப்பிட்டார் மேலும் இரண்டுசட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கானவேட்பாளர்களின் பெயரையும் கட்சிமேலிடம் இன்றுஅறிவிக்கும் என்றுஅவர் தெரிவித்தார் மாணவர்கள் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கவேண்டும் என்றுவிரும்பும் பெற்றோர்கள் தேர்தலிலும் நூற்றுக்கு நூறு வாக்களிக்கமானவர்களைஊக்கப்படுத்தினால் நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று இஸ்ரோமுன்னாள் இயக்குநர் திருமயில்சாமிஅண்ணாதுரைதெரிவித்துள்ளார் ஜெயங்கொண்டத்தில் நிகழ்ச்சிஒன்றில் மாவட்டம் பேசியஅவர் அரியலூர் வாக்களிப்பதுஒவ்வொருவருடைய ஜனநாயககடமைஎன்றும் இதனைஅனைவரும் பின்பற்றிவாக்களித்தால் இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்றுகூறினார் தேர்தல் களம் பகுதியில் இன்றுமதுரைமாவட்டத்திற்குள் அடங்கியசுட்டப்பேரவைத் தொகுதிகள் குறித்துவிளக்குகிறார் எமதுசெய்தியாளர்

சென்னையில் அமைந்துள்ளவாக்குச்சாவடிகளில் எடுக்கப்படவேண்டியபாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்துஅவர் மற்றதுறைஅதிகாரிகள் மற்றும் காவல்துறைஅதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் ரவுண்ட் ஆப் கரூர் சுட்டமன்றத் தேர்தலில் அஇஅதிமுகசார்பில் போட்டியிடும் போக்குவரத்துத்துறைஅமைச்சர் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் நேற்றுதமதுவேட்பு மனுவைதாக்கல் செய்துபிரச்சாரம் மேற்கொண்டார் தென்காசிமாவட்டத்தில் உள்ளஐந்தொகுதிகளுக்கானவேட்பு மனுக்களைபல்வேறுகட்சியினர் தாக்கல் செய்தனர்

காஞ்சிபுரம் மாவட்டஆட்சியர் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளமாதிரிவாக்குச்சாவடிமையத்தைமாவட்டஆட்சியர் திருமதிமகேஸ்வரிரவிக்குமார் நேரில் பார்வையிட்டுஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுவிவேகானந்தாமகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுவரும் வாக்குஎண்ணிக்கைமையத்தைமாவட்டஆட்சியர் திருமெக்ராஜ் நேற்றுநேரில் பார்வையிட்டுஆய்வு செய்தார்

அகமதாபாத்தில் உள்ளநரேந்திரமோடிமைதானத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்குதொடங்குகிறது